கரங்கம் மற்றும் தாதுப்பொருள் ஒழுங்குமுறை திருத்த மசோதாவும் மக்களவையில் நிறைவேறப்பட்டது அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ஐந்தாவது மற்றும் இறுதி டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை அகமதாபாத்தில் நடைபெறுகிறது

சுரங்கம் மற்றும் தாதுப் பொருட்கள் ஒழுங்கு முறை திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது இம்மசோதாவை அறிமுகம் செய்து வைத்து பேசிய கரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மாவட்ட அளவிலான அமைப்புகள் தாதுப் பொருட்கள் தொடர்பான நிதியை மத்திய அரசு நேரிடையாக கட்டுப்படுத்துவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

இம்மசோதா வரலாற்று சிறப்பு மிக்கது என்று கூறிய அமைச்சர் கரங்கம் மற்றும் தாதப்பொருள் துறையில் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் இதனால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு அவ்வபோது பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உணவுத் துறை இணை அமைச்சர் திரு ராவோ சாகிப் தன்வே தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் வர்த்தகம் மற்றும் நிதிக் கொள்கைகளின் அடிப்படையில் இறக்குமதி வரி ஏற்றுமதி கட்டுப்பாடு குறைந்தபட்ச ஏற்றுமதி விலை மற்றும் நியாயமான விலையில் உள்நாட்டு விலை கட்டுப்பாடு உள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் அத்தியாவசியப் பொருட்களின் குறைந்தபட்ச இருப்பை நிர்ணயிப்பது பதுக்கல்லில் ஈடுபடுவோருக்கு எதிரான நடவடிக்கைகளை துரிதமாக எடுப்பது உணவுப் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட சலுகைகளை வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கள்ளச்சந்தை வியாபாரம் மற்றும் உணவுப் பொருள் பதுக்கல் போன்றவற்றை தடுக்க சுட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தரிதப்படுத்தவும் மாநிலங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உணவுத் துறை இணை அமைச்சர் மாநிலங்களவையில் தெரிவித்தார்

விவசாய விளைபொருட்களை நாட்டின் பல பகுதிகளுக்கு விரைவாக கொண்டு செல்வதில் கிசான் விரைவு சரக்கு ரயில்களின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்

மாநிலங்களவையில் இன்று இந்த வேண்டுகோளை விடுத்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தினார் மத்திய குகாதார அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையே மகாராஷ்டிரா பஞ்சாப் கா்நாடகா குஜராத்

மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கான மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமலு தாக்கலும் இன்றுடன் நிறைவடைந்தது தமிழக சுட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுதாக்கல் இன்றுடன் முடிவடைந்தது

வேட்பு மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்பு மனுதாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கடலூர் மாவட்டத்தில் அக்கட்சியின் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் புவனகிரியில் பிரச்சாரம் செய்த அவர் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் குடிமராமத்து திட்டம் மூலம் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டதால் தண்னீர் இருப்பு அதிகரித்து உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தஞ்சை மாவட்டத்தில் தமது கட்சி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் ஒரத்தநாடு தொகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் காவிரி நடுவர் மன்றத்தை போராடி பெற்றுத் தந்தது திமுக அரசு என்று கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் வேளாண்மைக்கு தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றும் இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த தனிப்பிரிவு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தொலைபேசி வாயிலாக நேயர்களின் சந்தேகங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சஞ்சீவ் குமார் பதில் அளிக்க உள்ளார் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ தெரிவிக்கலாம்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது